புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற இன்று அமைச்சரவைக்கூட்டத்தில் இதற்கான முடிவு மேற்கொள்ளப்பட்டது

பிஎஸ்என்எல் எம் டி என் எல் நிறுவனங்களுக்கு புத்தயிர் அளிப்பதற்கும் அவற்றை இணைப்பதற்கும் கொள்கை அளவில் ஒப்புதல் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார்

நாட்டிலேயே தமிழக காவல்துறை சிறப்பாக செயல்பட்டு வருவதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் காவல்துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் வழங்கி அவர் பேசினார்

மேலம் மாநிலம் முழுவதம் குற்ற தடுப்பு நடவடிக்கைகளில் மிகுந்த கவனம் செலுத்தி குற்ற நிகழ்வுகளை தடுத்து வருவதடன் குற்ற வழக்குகளில் எதிரிகளை கைது செய்து தண்டளை பெற்றக்கந்து வருகின்றனர் இதனால் தமிழ்நாட்டில் பெரும்பாவான குற்ற நிகழ்வுகள் கணிசமாக குறைந்தள்ளன இயந்திர உற்பத்திப்பொருட்களுக்கான சரக்கு மற்றும் சேவை வரியை ஐந்து சதவீதமாக குறைக்குமாறு தமிழக அரசு மத்திய அரசை வலியுறுத்தியுள்ளது உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு வேலுமணி இன்று புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமனை சந்தித்து இதுதொடர்பான கோரிக்கை மனுவை சமர்ப்பித்தார்

தீபாவளி பண்டிகையயாட்டி சிறப்பு பேருந்துகளை இயக்குவதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் இன்று கரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதற்கான முன்பதிவு மையங்கள் நாளை முதல் செயல்படத் தொடங்கும் என்றார்

போட்டு களி லைன் ஒதக்கி இரக்கோம் நாளை அற்த சிரப்பு கவுண்டர்கள் அந்த புக்கிங் கவுண்டர்கள் தொடங்க இருக்கிறது அதேபோல பண்டிகை முடித்து அவரகள் பணிக்கு செல்வதற்கு சிறப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறோம் விளையாட்டுத்துறைக்கு ஊக்கமளிக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தமிழக அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் பல்வேறு விளையாட்டுச் சங்க பிரதிநிதிகள் பங்கேற்ற கூட்டத்தில் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்

விளையாட்டில் சிறந்து விளங்கும் மாணவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு உரிய ஊக்கம் அளிக்கும் வகையில் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருப்பதுகவும் திரு செங்னோட்டையன் தெரிவிக்கார் நாங்குநேரி விக்கிரவாண்டி சட்டப்பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் பதிவான வாக்குகள் நாளை எண்ணப்படுகின்றன இதனையொட்டி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ள மையத்தில் விரிவான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன விக்கிரவாண்டி தொகுதியில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணி முழுமையாக கண்காணிப்பு கேமராக்கள் மூலம் பதிவு செய்யப்படவுள்ளதாக விழுப்புரம் மாவட்ட ஆட்சியர் திரு சுப்பிரமணியன் தெரிவித்தார்

கவுண்டிங் அசிஸ்டன்ஸ் ஓவ்வொரு டேபுளுக்கும் மைக்ரோ அப்சர்வர் ஒவ்வொரு டேபிளில் நடைபெறவுள்ள வாக்கு எண்ணிக்கையும சிசிடிவி கோரா பூலமா கண்காணிக்கப்பட இருக்கிறகு நாங்குநேரி தொகுதியிலும் வாக்கு எண்ணிக்கைக்கான விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் அடுத்த இரு திளங்களுக்கு குறைந்து காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையத்தின் துணை தலைமை இயக்குளர் திரு பாலச்சந்திரன் கூறியுள்ளார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார் அடுத்தவரும் இந திளங்களை பொறுத்தவரையில் தமிழகம் மற்றம் புதுவையில் ஒர சில இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும்

தென்காசி காசி விஸ்வநாதர் கோவிலில் ஐப்பசி திருக்கல்யாண திருவிழாவை முன்னிட்டு இன்று தேரோட்டம் வெகுவிமரிசையாக நடடபெற்றது

தேனி மாவட்டத்தில் வங்கிகள் சார்பில் வாடிக்கையாளர்களுக்கான இரண்டு நாள் முகாம் இன்று தொடங்கியகு

இப்போட்டியில் இந்தியா சார்பில் தங்கப்பதக்கம் வென்ற முதலாவது வீரர் என்ற சாதனையை பிரவீன்குமார் படைத்துள்ளார்

கொரியாவில் நடைபெற்றுவரும் இப்போட்டியின் ஆடவர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார் ஆசிய பாரா வில்வித்தைப் போட்டியில் இந்திய அணி வெண்கலப்பதக்கம் வென்றது